தமிழகத்தில் அரசு அறிவித்த புதிய கோவிட் நெறிமுறைகள் இன்று நடைமுறைக்கு வந்தன

மாநிலத்தின் அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன

வழிபாட்டு தலங்களில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து அனைத்து மத தலைவர்களுடன் தலைமை செயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி கோவிட் தடுப்பூசி உற்பத்தியாளர்களுடன் இன்று மாலை காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார்

மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மாவட்டந்தோறும் சிறப்பு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் உள்ள கடற்கரை பகுதிகள் வனவிலங்கு பூங்காக்கள் தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மேட்டூர் அணை பூங்கா செட்டிச்சாவடி குரும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா ஏற்காடு படகு இல்லம் தர்மபுரி ஒகேனக்கல் முதலைப்பண்ணை உள்ளிட்டவை மூடப்பட்டன

நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடைவிதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியிலும் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது

திருச்சியில் முக்கொம்பு சுற்றுலா பூங்கா றீரங்கம் வண்ணத்துப்பூச்சி பூங்காவும் மறுஉத்தரவு வரும் வரை மூடப்படுகிறது

கன்னியாகுமரி கடலில் சுற்றுலா படகுகள் இயக்கம் இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது கோடை விடுமுறையில் கடற்கரை பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுவது குறித்த இப்பகுதி வியாபாரிகள் தங்களது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர்

தஞ்சையிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் பேருந்தே கடைசி பேருந்தாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் கோவிட் பரவலை கருத்தில் கொண்டு வழிபாட்டு நேரங்களை மாற்றியமைக்கவும் கோவிட் விதிமுறைகளை முழுவீச்சில் பின்பற்றுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று அனைவரும் உறுதியளித்தனர்

உயர்நீதிமன்றம் நெடுஞ்சாலைத்துறை மண்டல கணக்காளர் பணிக்கான தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனு மீது இன்று விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

இதனையடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இவ்வழக்கு விசாரணையை ஜீன் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர்

முல்லைப்பெரியாறு அணைப்பகுதியின் பருவ நிலை மாறும்போதும் நீர் பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யும்போதும் நீர்மட்டம் உயர்வு கொள்ளளவு போன்றவற்றை இருமாநில அதிகாரிகள் ஆய்வு செய்வது வழக்கம் கடந்த பிப்ரவரி மாதம் கேரள அரசு வல்லக்கடவிலிருந்து தரைவழி மின்சாரம் வழங்கிய நிலையில் மின்சாரத்தின் மூலம் மதகுகளின் இயக்கத்தை இக்குழுவினர் ஆய்வு செய்தனர்

தமிழக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கேரள நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் உள்ளிட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றனர்

நரேந்திரமோடி கோவிட் தடுப்பூசி உற்பத்தியாளர்களுடன் இன்று மாலை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார் தடுப்பூசி மருந்தை தயாரிக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர்

தேவையான இடங்களில் உரிய நேரத்தில் ராணுவ கமாண்டர்கள் உடனடியாக விரைந்து பணிகளை மேற்கொள்ள அவர் உத்தரவிட்டார் இதனை தொடர்ந்து நாடுமுழுவதும் ராணுவ குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் தேவையான மருத்துவ உதவிகளை அனைவருக்கும் வழங்க பாதுகாப்பு செயலர் ஆணை பிறப்பித்தார்

ராஜ்நாத் சிங் முப்படை தலைமை தளபதிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டார்

ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசிய அவர் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களை தவிர வேறு யாரையும் எக்காரணம் கொண்டு அனுமதிக்கக்கூடாது என்றார்

எனவே குடிநீர் இளநீர் மோர் நீர்சத்து மிகுந்த காய்கனிகளை அதிகம் சேர்த்துக்கொள்ளவும் வெள்ளை மற்றும் வெளிர் நிற கதர் ஆடைகளை அணிவது சிறந்தது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது